நரேந்திரமோடி கூறியுள்ளார்

ராகுல்காந்தி க்கு வழங்கியுள்ள து மேட்டூர் அணையில் திறந்து விடப்பட்ட காவிரி நீர் டெல்டா பகுதி பாசனத்திற்காக இன்று கல்லணையில் இருந்து திறந்து விடப்பட்டது

மக்களவையில் கடந்த வெள்ளிக்கிழமை நம்பிக்கையில்லா தீர்மானம் மீது நடைபெற்ற விவாதங்களுக்கு சுமார் ஒன்றரை மணிநேரம் பதில் அளித்த பிரதமர் நேற்று உத்தரபிரதேச மா நிலம் ஷா ஜகான்பூரில் விவசாயிகள் பேரணியில் உரையாற்றியதுடன் இலங்கையில் அவசர கால ஆம்புலன்ஸ் சேவைகளை காணொளி காட்சி மூலம் தொடக்கி வைத்ததும் குறிப்பிடத்தக்கது புதிதாக அமைக்கப்பட்ட காங்கிரஸ் காரிய கமிட்டியின் முதலாவது கூட்டம் அக்கட்சியின் தலைவர் திரு ராகுல்காந்தி தலைமையில் புதுடெல்லியில் இன்று நடைபெற்றது

ராகுல்காந்திக்கு வழங்கப்பட்டது

ராகுல்காந்தி காரிய கமிட்டி கட்டத்தில் பேசுகையில் ஒவ்வொரு தொகுதியிலும் காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களிக்கா தவர்களை கண்டறிந்து அவர்களின் நம்பிக்கையை மீண்டும் பெற கட்சியினர் பாடுபட வேண்டும் என வலியுறுத்தினார் இந்தியாவின் குரலாகவே செயல்பட்டு வந்துள்ள காங்கிரஸ் கட்சிக்கு பல பொறுப்புகள் இருப்பதாகவும் ஒடுக்கப்பட்ட மக்களின் நலனுக்காக காங்கிரஸ் பாடுபட வேண்டும் என்றும் அவர் கூறினார் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் தலைவர் திருமதி சோனியாகாந்தி காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டத்தில் பேசுகையில் இந்தியாவில் ஏழைகள் மற்றும் நவிவடைந்த பிரிவினர் மீது துன்பமான ஆட்சி சுமத்தப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார் ஜனநாயகத்தையே விட்டு கொடுக்கும் ஆட்சியிடம் இருந்து காங்கிரஸ் தான் மக்களை காப்பாற்ற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார்

நாட்டில் பொருளாதார செயல்பாடுகள் அதிகரித்துள்ள நிலையில் அதற்கேற்ப வருமான வரிக் கணக்குகளை தாக்கல் செய்வோர் எண்ணிக்கை உயர வேண்டியது அவசியம் என்றும் வருமான வரிக் கணக்குகளை முறையாக தாக்கல் செய்யாதவர்களை கண்டுபிடிக்க தற்போது திறம்பட்ட பல வசதிகள் இருப்பதாகவும் நேரடி வரிகன் வாரியம் கூறியுன்ன து

பள்ளி மாணவர்கள் கூட போதை பழக்கத்திற்கு அடிமையாகி வருவதால் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த இப்பிரச்சனையில் மத்திய அரகக்கோ அல்லது எய்ம்ஸ் மருத்துவமனைக்கோ கூடுதல் அவகாசம் அனுமதிக்கப்பட மாட்டாது என்று தலைமை நீதிபதி திரு தீபக் மிஸ்ரா தலைமையிலான அமர்வு மத்திய அரசின் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் திரு

நாடு முழுவதும் ஆங்காங்கே தேர்ந்தெடுக்கப்படும் காவல் நிலையங்களுக்கு இந்த ஆய்வுப் பெட்டிகள் வழங்கப்படும் என்றும் இதர காவல்நிலையங்களுக்கு இத்தகைய ஆய்வுப் பெட்டிகளை வழங்க மாநில அரசுகளிடம் கேட்டுக் கொள்ளப்படும் என்றும் புதுடெல்லியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார்

நிலவரங்களை கண்காணித்து வருகின்றனர்

கல்லணை மதகுகளை திறந்து விடும் நிகழ்ச்சியில் திரு துரைக்கண்ணு திரு காமராத் திரு

மணியன் திருமதி வளர்மதி உள்ளிட்ட தமிழக அமைச்சர்களுடன் புதுச்சேரி வேளாண் அமைச்சர் திருஆர்கமலக்கண்ணனும் கலந்து கொண்டார்

நில அதிர்வு காரணமாக உயிருக்கோ உடமைகளுக்கோ சேதமில்லை என்று சேலம் மாவட்ட ஆட்சியர் திருமதி ரோகினி தெரிவித்துள்ளார் இந்திய பெருங்கடலுக்கும் பசிபிக் பெருங்கடலுக்கும் இடையில் உள்ள கடல் பகுதியில் ஆஸ்திரேலியா அருகே அதிகாலை ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் அதிர்வுகளே சேலத்தில் இன்று உணரப்பட்டிருக்கலாம் என்றும் கருதப்படுகிறது சென்னை பெருங்குடி அருகே கந்தன்சாவடியில் மாடி தனியார் மருத்துவமனையில் நடைபெறும் கட்டுமானப் பணிகளின் போது நேற்று சாரம் சரிந்து விழுந்ததால் ஏற்பட்ட விபத்து தொடர்பாக கட்டுமான நிறுவனத்தை சேர்ந்த பொறியாளர்கள் இருவரை போலீசார் கைது செய்துள்ளனர்

மற்றவர் களுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசுச் செலவில் சிறந்த சிகிச்சை அளிக்க தமிழக முதலமைச்சர் இருஎடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளதாக மாநில சுகாதாரத் துறைச் செயலர் டாக்டர் ஜேராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் விபத்து நடந்த இடத்தை இன்று நேரில் சென்று பார்வையிட்ட அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதை தெரிவித்தார்

விபத்து குறித்து விரிவான விசாரணை மேற்கொள்ள காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியருக்கு தாம் உத்தரவிட்டுள்ளதாக அறிக்கை ஒன்றில் அவர் தெரிவித்துள்ளார்

மாகேஷ் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துக் கொள்வதாக அறிக்கை ஒன்றில் அவர் கூறியுள்ளார் புதுவை துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி இன்று பிஆர்டிசி பேருந்து மூலம் இந்துஸ்தான் யுனிலீவர் மற்றும் வேர்ல்புல் தொழிற்சாலைகளுக்கு நேரில் சென்று நீர் சேமிப்பு வசதிகளை ஆராய்ந்தார் மாவட்ட ஆட்சியர் டாக்டர் சவுத்ரி அபிஜித் விஜய் மற்றும் அதிகாரிகள் உடன் சென்றனர் மழை நீரை சேகரித்து நிலத்தடி நீர் வளத்தை மேம்படுத்தவும் நீரை மறு கழற்சி செய்து பயன்படுத்தவும் தொழிற்சாலைகள் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என துணைநிலை ஆளுநர் இந்த ஆய்வின் போது வலியுறுத்தினார் உள்ளூர் மக்களின் நீர் தேவைகளை கார்ப்ரேட் பொறுப்புணர்வு திட்ட நிதி மூலம் பூர்த்தி செய்ய தொழில் துறையினர் முன் வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் இது தொர்பான பயனுள்ள நடைமுறைகளை பகிர்ந்து கொள்ள ஏதுவாக அனைத்து தொழில் பிரிவுகளின் கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்ய இந்திய தொழில்கள் கூட்டமைப்பிடம் கேட்டுக் கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் பருவமழைக்கு முன்னும் பின்னும் நிலத்தடி நீர் மட்டத்தை அளக்க நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு துணைநிலை ஆளுநர் வலியுறுத்தினார்

புதுவையில் கவிஞரேறு வாணிதாசனார் பிறந்த நாள் அரக சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது முதலமைச்சரின் பாராளுமன்றச் செயலர் திருலட்சுமி நாராயணன் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் மீண்டும் தலைப்புச் செய்திகள்

நரேந்திரமோடி கூறியுள்ளார்

ராகுல்காந்தி க்கு வழங்கியுள்ளது மேட்டூர் அணையில் திறந்து விடப்பட்ட காவிரி நீர் டெல்டா பகுதி பாசனத்திற்காக இன்று கல்லணையில் இருந்து திறந்து விடப்பட்டது